அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் எழுதிய கடிதத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

யோகா விளையாட்டு போட்டியாக அங்கீகரிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் நாட்டில் உள்ள விவசாயிகள் அனைவரும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் எழுதிய கடிதத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் விவசாயிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவதை எடுத்துரைக்கும் வகையில் மத்திய அமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் சிறு குறு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வேளாண் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக வேளாண் துறை அமைச்சர் தமது எட்டு பக்க கடிதத்தில் விரிவாக விளக்கியுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் முன்னதாக விவசாயிகளுக்கு மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் எழுதிய கடிதத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே இந்த சுட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாககுறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் கூடுதல் அதிகாரம் பெறுவதற்கு இது வகைசெய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வேளாண் துறையின் புதிய அத்தியாயத்திற்கு அடித்தளமாக இந்த சட்டங்கள் திகழும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பெரும்பாலான விவசாய சங்கங்கள் இந்த சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் விவசாயிகள் பயன்பெறத் இந்த தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இது தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதால் அதனை களையும் பொருட்டு இந்த கடிதத்தை எழுதியுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறை தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மண்டி முறை செயல்பாடுகளும் தொடரும் என்று அவர் கூறியுள்ளார் இவற்றை வலுப்படுத்துவதற்கு இந்த சட்டங்கள் உதவிடும் என்றும் திரு நரேந்திர சிங் தோமர் அந்தக் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்

இந்த நிகழ்ச்சிக்கு மத்திய பிரதேச மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது அந்த மாநில அரசின் சார்பில் ரெய்சன் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது

இதேபோல் மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகளுக்கு உதவி திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது காட்சி அதை தொடர்ந்து பிற்பகலில் காணொலி வாயிலாக விவசாயிகள் மத்தியில் உரையாற்றவுள்ள பிரதமர் புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து விரிவாக எடுத்துரைப்பார் என்று மத்திய பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது

பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவு அமைச்சகம் கூறியுள்ளது

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற அந்த குழுவின் கூட்டத்தில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டது

ராணுவ பயன்பாட்டிற்கான சாதனங்கள் கடற்படைக்கான ரோந்து கப்பல்கள் விமான படைக்காக டிஆர்டிஓ வடிவமைத்த எச்சரிக்கை கட்டுப்பாட்டு கருவிகள் உள்ளிட்டவை கொள்முதல் செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களின் அடிப்படையில் உள்நாட்டு உற்பத்தியை உக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அசோச்சம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் பேசிய அவர் ஐந்து ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டுவதில் எரிசக்தி துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்றார்

தூதரக அளவிலான நடவடிக்கைகள் மூலம் மீனவர்களின் விடுதலைக்கான முயற்சி எடுக்கப்படும் என்று அவர் கூறினாா் வந்தே பாரத் இயக்கம் குறித்து தெரிவித்த திரு அனுராக் புநீவத்சவா தற்போது இந்த இயக்கத்தின் எட்டாவது கட்டம் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார்

இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான அசோச்சம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய அவர் இதன் மூலம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாடு முழுவதும் சுங்கச் சாவடிகளில் கட்டண மையங்கள் இல்லாத நிலை உருவாகும் என்று குறிப்பிட்டார் வாகனங்களின் இயக்கத்தை பொருத்து வாகன ஓட்டிகளின் வங்கி கணக்கிலிருந்து நேரடியாக சுங்க கட்டணம் பெறப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பான சிஐஐ ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் ஐரோப்பிய யூனியனில் இருந்து இங்கிலாந்து வெளியேறிய பின் இந்தியாவுடனான வர்த்தக உறவு குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு டிரஸ்லிஸ் ஆகியோர் காணொலி வாயிலாகக் கலந்து கொண்டனர் இந்தக் கூட்டத்தில் பேசிய திரு பியூஷ் கோயல் பிரக்ஸிட்டுக்குப் பின் இரு நாடுகள் இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் கல்வி சுகாதாரம் சுற்றுச்தூழல் உட்பட பல துறைகளில்இரு நாடுகளும் மேலும் ஒத்துழைப்பை அதிகரிக்க ஒப்புக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார்

பிரகலாத் சிங் படேல் ஆய்வு செய்தார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய அருங்காட்சியகங்கள் சங்கத்தின் கூட்டத்துக்கு அமைச்சர் தலைமை வகித்தார்

ஆயுஷ் துறை இணை அமைச்சர் திரு புரீபத் நாயக் மற்றும் விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ ஆகியோர் புது தில்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனைத் தெரிவித்தனர் இது குறித்துக் கருத்துத் தெரிவித்த திரு புறீபத் நாயக் யோகாசனத்தை விளையாட்டு போட்டியாக அரசு அங்கீகரித்து இருப்பதன் மூலம் யோகா உலகம் முழுவதும் சென்றடையும் என்றார் நான்கு ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆலோசனைகளுக்குப் பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைவரும் நிறைவான வாழ்வைப் பெற யோகா முக்கிய பங்காற்றும் என்றும் குறிப்பிட்டார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய விளையாட்டுத் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேலோ இந்தியா போட்டி தேசிய விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பல்கலைக்கழக விளையாட்டு போட்டிகளில் யோகாசனம் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறினார் அரசின் இந்த முடிவு மூலம் மக்கள் மத்தியில் யோகா மீதான ஆர்வம் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்